வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ் மத்திய திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை காலத்தோடு செலவிட்டு பணிகளை முடிக்க புதுவை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளன மனவளம் மருத்துவ பொருட்களின் பாதுகாப்பு ஆகியவை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதில் அடக்கம் மேலும் இந்தியன் ஆயில் கழகமும் அமெரிக்காவின் எக்ஸ்ஸான் மொபில் நிறுவனமும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளன முன்னதாக இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் பின்னர் இருதலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்திய அமெரிக்க உறவை உலக அளவிலான கூட்டு முயற்சி என்ற அளவிற்கு எடுத்து செல்ல இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்

போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க புதியதொரு அமைப்பு குறித்தும் இரு நாடுகளும் இறுதி செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது

மோடி தெரிவித்தார் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவும் சீராக உயர்ந்து வருகிறது என்று பிரதமர் திரு மோடி கூறினார் முன்னதாக இன்று காலையில் அமெரிக்க அதிபர் திரு டிரம்புக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையின் முற்றத்தில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது

டிரம்பும் அவரது மனைவி திருமதி மெலானியா டிரம்பும் ராஜ்காட்டில் உள்ள தேசத் தந்தை மகாத்மா காந்தியின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர் இன்று மாலை அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை ராஷ்ட்ரபதி பவனில் சந்திக்கிறார் டிரம்பை வரவேற்று கவுரவிக்கும் விதமாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரவு விருந்து அளிக்கிறார் அமெரிக்க அதிபர் திரு டிரம்பின் மனைவி திருமதி மெலானியா டிரம்ப் இன்று டெல்லியில் உள்ள சர்வோதய வித்யாலயா பள்ளி ஒன்றைப் பார்வையிட்டார் டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார் மகிழ் பாடத் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களின் பல்வேறு நடவடிக்கைகளையும் திரு மெலானியா டிரம்ப் பார்வையிட்டார் பின்னர் மாணவர்களிடையே பேசிய அவர் இயற்கையோடு இணைந்து வாழ்வதிலும் மனவலிமையை அதிகரிக்கும் வகையிலும் மாணவர்கள் தங்களது நாளை துவங்குவது ஊக்கம் தருவதாக அமைகிறது என்று திருமதி மெலானியா டிரம்ப் பாராட்டினார்

மெலானியாவிற்கு மதுபனி ஓவியங்களை பரிசாக அளித்தனர் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான பிரச்னையில் வடகிழக்கு டெல்லியில் நேற்று ஏற்பட்ட வன்முறைச் சம்பவங்களை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இன்று ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார் டெல்லியின் துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜல் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய உள்துறை அமைச்சருடனான தமது சந்திப்பு நன்றாக அமைந்தது என்றார் டெல்லியில் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை அனைத்து கட்சிகளும் எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் காவல்துறையினர் தங்களது பங்களிப்பை செய்து வருகின்றனர் என்றும் தேவையெனில் போதுமான அளவு படைகள் அனுப்பப்படும் என்று திரு அமீத் ஷா உறுதியளித்ததாகவும் டெல்லி முதலமைச்சர் தெரிவித்தார் ஜப்பான் கடற்கரைக்கு அப்பால் நங்கூரம் இட்டுள்ள டைமண்ட் பிரின்சஸ் என்ற கப்பலில் கொரானா வைரஸ் நோய் தொற்றால் பாதிப்புக்கு உள்ளாகாத இந்தியர்களை மீட்க விமானம் ஒன்றை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது

இந்த விமானம் சீனாவில் இருந்து திரும்பும் போது அங்குள்ள இந்தியர்களையும் மீட்டு வரும் கையுறைகள் முகமூடிகள் மருந்து செலுத்தும் ஊசிக்கள் போன்றவற்றை இந்த விமானம் சீனாவிற்கு எடுத்து செல்ல இருக்கிறது இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று தென்கொரியாவிலும் வருகிறது

மத்திய அரசை குறை கூறுவதை விட்டுவிட்டு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி மத்திய அரசு ஒதுக்கி உள்ள நிதியை காலத்தோடு செலவிட்டு பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி யின் புதுவை மாநிலத்தலைவர் திரு

சுவாமிநாதன் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசால் ஒதுக்கப்படும் நிதி பிஜேபி அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே காலத் தாமதமாக செலவிடப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரியில் குடிநீர் சேகரிப்பு மற்றும் பாதுகாப்பு ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை அனைவரும் உணரவேண்டும் என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ் அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் இது ஒரு துறை சார்ந்த சில அதிகாரிகளால் மட்டும் இயலாத காரியம் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் துவங்கி பொறுப்பேற்று புதுச்சேரியை தண்ணீர் சேமிப்பில் அனைவரும் தன்னிறைவை எட்ட பாடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அனைத்துத் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் திரு கந்தசாமி திரு ஷாஜஹான் ஆகியோரும் துறைச் செயலர்கள் திரு சுந்தரேசன் திரு ஸ்ரன் திருமதி ஆலிஸ் வாஸ் திருமதி பிரியதர்ஷினி திரு மன்சூர் சுகாதாரத்துறை இயக்குனர் திரு மோகன் குமார் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அனைத்துத் துறையின் செயல்பாடுகள் நிதிநிலை மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இனிமேல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது தவிர பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய நிலையில் இந்த ஆய்வுக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது

அப்பகுதியில் எதிர்ப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது

மேலும் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை குடியரசு தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை வருவதையொட்டி பல்கலைக்கழகம் முழுவதும் மத்திய ரிசர்வ் படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது துப்பாக்கி ஏந்திய போலிசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இந்நிலையில் பாதுகாப்பு கருதி போராட்டத்தில் ஈடுபட்ட சில மாணவர்களை காவல் துறையினர் பல்கலைக்கழகத்தின் வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது

தொழில்நுட்பம் செவிலியர் உதவியாளர் எழுத்தாளர் தொழில்நுட்ப பொருட்கள் பாதுகாவலர் தொழில்நுட்ப பணியாளர் ஆகிய பதவிகளுக்கும் ஜெனரல் டியூட்டி க்கும் ஆள்சேர்ப்பு நடைபெற உள்ளது

எந்த தேதியில் முகாமில் பங்கேற்கலாம் என அனுமதி அட்டையில் தெரியப்படுத்தப்படும் என சென்னையில் உள்ள பாதுகாப்பு துறையின் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் லடாக் யூனியன் பிரதேசத்தின் தலைநகரான லே வில் இன்று அவர் கேலோ இண்டியா லடாக் குளிர்கால விளையாட்டுகளை துவக்கி வைத்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக அளவிலான விரிவான கூட்டு முயற்சி என்ற அளவிற்கு இந்திய அமெரிக்க உறவை எடுத்துச் செல்ல இரண்டு நாடுகளும் முடிவு செய்துள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை காலத்தோடு செலவிட்டு பணிகளை முடிக்க புதுவை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது